நரேந்திரமோடி மாநில முதலமைச்சா்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார் தமிழகத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்க ஆயிரம் கோடி ரூபாய் உடனடி நிவாரணம் வேண்டுமென முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனா்

நடவடிக்கைகளும் எழுச்சி பெற்று வருகின்றன

இந்த ஆலோசனையில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் திரு உதயகுமார் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்ச் திரு

ஊரடங்கு உத்தரவு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அதனை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக விலக்கிக் கொள்வதா என்பது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பரிசோதளை கருவிகளை மத்திய அரசு வழங்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

முதலமைச்சா் பிரதமருக்கு அனுப்பிய கோரிக்கை மனுவில் மருத்துவ மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்க பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆயிரம் கோடி ருபாயை உடனடி நிவாரணமாக வழங்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் டிசும்பர் ஜனவரி மாதத்திற்கான ஜி எஸ் டி இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனால் மாநில அரசு தேவையான நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில் நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் ஆறு மாத காலத்திற்கு நடைமுறை மூலதனத்திற்கான வட்டியை ரத்து செய்து உதவுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

வரும் கல்வியாண்டில் ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கல்வியகம் மற்றும் ஐஐஐடி எனப்படும் இந்திய தகவல் தொழில்நட்பக் கல்வியகம் ஆகியவற்றில் கல்வி கட்டணம் உயர்த்தப்படமாட்டாது என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திரு ரமேஷ் பொசியால் நிஷாங் தெரிவித்துள்ளார்

கவுன்சில் மற்றும் ஐஐடி இயக்குநர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய பின்னா் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவா் தெரிவித்துள்ளாா்

அரசு மற்றும் தனியார் ஒத்துழைப்புடன் நடத்தப்படும் படிப்புகளுக்கும் வரும் கல்வியாண்டில் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்று ஐஐஐடி கல்வி நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இன்று புதுதில்லியில் இத்தகவலை தெரிவித்த மத்திய ககாதாரத்துறை இணைச் செயல் திரு

குணமடைந்து வருபவர்களின் அதிகரித்து வருவதாகவும்

ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஐரோப்பிய நாடுகளில் இத்தாலிக்கு அடுத்தபடியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஸ்பெயினில் ஆறு வாரங்களுக்கு பிறகு முதன்முறையாக குழந்தைகள் வெளியில் விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொருளாதார நடவடிக்கைகளிலும் அந்நாடு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அதேநேரத்தில் அமெிக்கூவில் ஊரடங்கை தளா்த்துவது குறித்து அதிபருக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறது நோய்த்தொற்றால் அந்நாட்டில் அதிகமானோர் உயிரிழந்த நியூயார்க் மிச்சிகன் ஆகிய மாகாண ஆளுநர்கள் அடுத்தமாதம் மத்தியவாக்கில் வரை தற்போதுள்ள ஊரடங்கு தொடரவேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதேநேரத்தில் ஜார்ஜியா ஒக்லஹோமா அலாஸ்கா ஆகிய மாகாணங்களில் வர்த்தக நிறுவனங்கள் மீண்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

அதேபோல் இறுதி நிகழ்ச்சிகள் அனுமதிக்கப்படும் என்றும் தடகள வீரா மற்றும் வீராங்கணைகள் பயிற்சி பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பொதுமக்கள் தங்களது உறவினர்களை சந்திக்க வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்

பிரிட்டனை பொறுத்தவரை இந்நோய்த்தொற்றிலிருந்து குணமடைந்த பிரதமா் திரு